பிடித்து சாதனைப் படைத்துள்ளார்

விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் என்று மத்தியப்பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ்சிங் சவ்கான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

கங்குலியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனைப் படைத்துள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் என்ற ஆய்வு நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை நடத்தியது

இது நாட்டுக்கே பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுளளார் இந்நிலையில் சூரியன் உதித்துள்ளது என்ற தலைப்பில் தான் எழுதிய கவிதை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அரசு வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் காவல்துறையில் பணியாற்றம் நாய்கள் குறித்த இதழை முதல் முறையாக மத்திய அமைச்சர் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் நாட்டில் காவல்துறையில் பணியாற்றும் நாய்களின் சேவையை மேம்படுத்தும் வகையில் இந்த இதழ் அமைந்துள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பை உறுதிபடுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார் மக்களின் பாதுகாப்பிற்காக செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதைப் போன்றே பாதகாப்பை வலுப்படுத்தும் வகையில் காவல்துறையில் நாய்கள் படை பங்களிப்பை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் போதைப்பொருட்களை கண்டறியவும் தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடவும் காவல்துறை நாய்களை சிறப்பான முறையில் பயன்படுத்த முடியும் என்று திரு அமித் ஷா தெரிவித்தார் முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ள இந்த இதழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தேசிய அளவியல் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கவுரையாற்றவுள்ளார் காணொலி காட்சி மூவம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய அனு அடிப்படையிலான நேர மதிப்பீடு முறையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

சர்வதேச தர நிலைக்கு ஏற்ற தர உத்தரவாதம் அளிக்கும் பரிசோதனைக்கான பாரதிய நிர்தேஷக் மையத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் காற்றையும் தொழில் நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் வாயுக்களையும் தர மதிப்பீடு செய்வதற்கான தேசிய கற்றுச்சூழல் தர ஆய்வகத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார்

நேற்று முன்தினம் நடைபெற்ற நிபுணர் குழுவின் கூட்டத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் மற்றும் அஸ்ட்ராஜெனிகாவுடன் இனைந்து சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை நிபந்தனையுடன் பயன்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டது நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஹைதராபாதைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள கோவேக்ஸின் தடுப்பூசியை பயன்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டது தற்போதைய புதிய தொற்று பரவலை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கோவேக்ஸின் தடுப்பு மருந்தை நிபந்தனை அடிப்படையில் அவசர காலத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்கலாம் என்று நிபுணர் குழு தெரிவித்துள்ளது இதேபோல் காடிலா ஹெல்த்கேர் நிறுவன தடுப்பூசியின் மூன்றாவது கட்ட மனித பரிசோதனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய மருந்து தலைமைக்கட்டுப்பாட்டாளர் இன்று காலை பதினோரு மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போது இரண்டு தடுப்பூசிகளின் அவசர கால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

தடுப்பூசி போடுவதற்கான திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது தடுப்பூசி செலுத்துவதில் உள்ள சவால்கள் ஆகியவற்றை அறிவதற்காக இந்த ஒத்திகை நடத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது குளிருட்டி இயந்திரங்களில் தடுப்பூசியை பாதுகாப்பது மையங்களுக்கு எடுத்துச் செல்வது பொதுமக்கள் கூட்டத்தை சமாளிப்பது பணியாளர்களை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இந்நிலையில் தில்லியில் ஒத்திகை நடைபெற்ற மையத்தை பார்வையிட்ட மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் திறன் குறித்து பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு கோடி ககாதார பணியாளர்கள் இரண்டு கோடி முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு முதல் கட்டத்தில் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் என்று மத்தியப்பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ்சிங் சவ்கான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்காகவே மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் மத்தியில் தவறான தகவல்களை பரப்ப சில அரசியல் கட்சிகள் முயற்சி மேற்கொள்வதாகவும் திரு சிவராஜ்சிங் சவ்கான் கூறினார் வேளாண் உற்பத்தி சந்தைக்குழுக்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும் ஒப்பந்த விவசாய முறையில் விச்சாயிகளுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

விவசாயிகள் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் அ இ அ தி மு க அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த டிசம்பர் மாதத்தில் சரக்கு போக்குவரத்து மூலம் ரயில்வே துறைக்கு ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது

இது முந்தைய ஆண்டை விட எட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அதிகமாகும்

ரயில்கள் மூலம் சரக்குகள் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை ரயில்வே துறை அறிவித்துள்ளது விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க கர்நாடக அரக முயற்சி மேற்கொண்டு வருவதூக முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார் பகல்கோட் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட தோட்டக்கலை குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர் வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டு நடவடிக்கைகளுக்காக புதிய தொழில் நட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அல்ஜீரியாவில் தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் பாதுகாப்புப் படையினர் இரண்டு பேர் உயிரிழந்தனர் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள திபாசா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்தபோது இந்த சண்டை நடைபெற்றது இதில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் திரு சவுரவ் கங்குலியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

இதயத்தில் மூன்று இடங்களில் அடைப்பு இருப்பது தெரியவந்ததாகவும் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐ எஸ் எல் காவ்பந்து போடடியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி கேரளா அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது